மாநிலங்களவைதுணைத்தலைவராகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

தகவல் திருட்டு புகார் தொடர்பாககேம்பிரிட்ஷ் அனலிட்டிகாநிறுவனத்துக்குஎதிரானவிசாரணையைசிபிஐதொடங்கியுள்ளது

சதவீதவரியைசீனாவிதித்துள்ளது

சீல் மணிநேரத்திற்குள் வைக்கவேண்டுமென்றுஉச்சநீதிமன்றம் தமிழகஅரசுக்குஉத்தரவிட்டுள்ளது

இப்பதவிக்காகநடைபெற்றதேர்தலில் மாநிலங்களவையில் காங்கிரஸ் வேட்பாளர் திருஹரிபிரசாத்தைவிடகூடுதல் வாக்குகள் பெற்றுஅவர் வெற்றிபெற்றதாகஅறிவிக்கப்பட்டார்

முகநூலையன்படுத்தும் இந்தியர்களின் விவரங்களைசட்டவிரோதமாகசேகரித்ததுதொட்பாககேம்பிரிட்ஜ் அனலிட்டிகாநிறுவனத்துக்குஎதிரானவிசாரணையைசிபிறதொடங்கியுள்ளது இந்தவழக்குதொடர்பாகமுழுமையானவிசாரணைதேவையாஎன்பதற்கானஅடிப்படைஆய்வுகளைச ிபிஐதொடங்கியுள்ளதாகஅதிகாரிகள் தெரிவித்தனர்

இதனையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் நாட்டின் சுதந்திரத்திற்காகஉயிர் தியாகம் செய்தவர்களைநினைவு கூர்வதாககுறிப்பிட்டுள்ளார் இன்றுமாலைகுடியரசுத்தலைவர் மாளிகையில் சுதந்திரபோராட்டதியாகிகளுக்குவிருந்துஅளிக்கும் நிகழ்ச்சியைதாம் ஆவலோடுஎதிர்நோக்கி இருப்பதாகவும் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் வெள்ளையேனேவெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களை இன்றையதினம் தாம் நினைவு கூர்வதாகபிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் இந்ததினத்தையொட்டிமுன்னாள் பிரதம் திருஅட்டல் பிகாரிவாஜ்பாய் எழுதியகவிதையும் பிரதமர் வெளியிட்டுள்ளார் இந்த இயக்கத்தின் போதுமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகுறித்துபிரிட்டன் ஆட்சியாளர்களின் அறிக்கைவிவரங்களையும் பிரதமர் வெளியிட்டுள்ளார் இயக்கம் சுதந்திரபோராட்டத்தைவிரைவு படுத்துவதற்குஎவ்வாறுஅடித்தளமாக இந்த இருந்ததுஎன்பதற்கு இதுவேசான்றாகும் என்றும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் வெள்ளையனேவெளியேறு இயக்கம் தொடர்பாக புதுதில்லிசெய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது கோல்டுபண்பலைவரிசையில் இரவு ஒன்பதுமணிக்கு இந்தநிகழ்ச்சிஒலிபரப்பாகஉள்ளது தில்லி அரங்கிலிருந்துநடைபெறவுள்ள இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மும்பை சென்னை ஜெய்ப்பூர் இந்திய மும்ம்ம் லக்னோ அரங்கிலிருந்துசம்பந்தப்பட்டதுறைவல்லுநர்கள் ஹவுகாத்தி பங்கேற்கின்றனர் உத்திரபிரதேசத்தில் காப்பகம் ஒன்றில் நடைபெற்றதாகக் கூறப்படும் பாலியல் அத்துமீறிய குறித்தவிசாரணையைநேரடியாககண்காணிப்பதுஎனஅலகாபாத் உயர்நீதிமன்றம் புகார்கள் முடிவு செய்துள்ளது தொடர்பானவழக்கினைவிசாரணைசெய்துவரும் இது தலைமைநீதிபதிதிருபோஸ்லேதலைமையிலாளஅமர்வு நேற்று இதற்காளஉத்தரவைபிறப்பித்தது

சத்திஷ்கட் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானஒருங்கிணைந்தபாதுகாப்பு திட்டத்தைவகுக்குமாறுதோ்தல் ஆணையம் அம்மாநிலஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தியுள்ளது குறிப்பாகநக்ஸலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் வாக்குச்சாவடிவாரியாகபாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கானவிவரங்களைதயாரிக்குமாறுதேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இம்மாநிலத்திற்கானசுட்டப்பேரவைத் தேர்தல் இந்தஆண்டுநடைபெறவுள்ளநிலையில் தேர்தல் ஆணையம் இந்நடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது

இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலானவர்த்தக உறவு பாதிப்புக்குள்ளாகும் என்றுதகவல்கள் தெரிவிக்கின்றன

இது தொடர்பானமனுவினைவிசாரணைசெய்தஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது

தமிழகத்தில் சிலைக் கடத்தல் வழக்குகளைசிபிஐ க்குமாற்றிபிறப்பிக்கப்பட்டஅரசாணைக்கு இடைக்காலதடைவிதிக்கப்பட்டவழக்கில் பதில் மனுதாக்கல் செய்யதமிழகஅரசுக்குஒருவாரகாலம் காலஅவகாசம் வழங்கிசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தவழக்கினைவிசாரணைசெய்தநீதிபதிகள் திருமகாதேவன் திருஆதிகேசவலுஆகியோரைக் கொண்டஅமா்வு இன்று இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது

பிரதமின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் திருவண்ணாமலைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இந்தகாப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகள் அனைவரும் இணைந்துபயன்பெறவேண்டுமென்றுஅம்மாவட்டவேளாண்மை இணை இயக்குந் திருசெல்வசேகள் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதில் காயமடைந்தஒருவர் இன்றுஉயிரிழந்தார்

அந்நாட்டுபிரதமர் பங்கேற்கும் இந்தநிகழ்ச்சியில் அனுகுண்டுவீச்சுதாக்குதலில் உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினரும் கலந்துகொள்கின்றனர்

இதில் மூன்றுபோ் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்துவரும் தவல்கள் தெரிவிக்கின்றன

ஆயிரத்துக்கும் மேற்பட்டவீடுகள் சேதமடைந்தன இந்தநிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டஒருவட்சத்துக்கும் மேற்பட்டோருக்குஉணவு மற்றும் மருத்துவஉதவிகளைவழங்குமாறுவேண்டுகோள் விடுக்கபட்டுள்ளது இதற்கிடையே இந்தோனேஷியாவில் இன்றுமீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையிலான இரண்டாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுலண்டனில் தொடங்குகிறது லாட்ஸ் மைதானத்தில் நடைபெறஉள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றரைமணிக்குதொடங்குகிறது

கிரிக்கெட் காட்டுபாட்டுவாரியத்தின் வரைவு சட்டநெறிமுறைகளுக்குஉச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது வியட்நாம் ஒபன் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்துபர்னதாஸ் அஜய் ஜெயராம் மிதுன் மஞ்சுநாத் கார்த்திக் ஜின்டால் ஆகியோர் காலிறுதிக்குமுந்தையகற்றுக்குமுன்னேறியுள்ளனர்